தவறிவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார்

தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

சதவீதமாக அதிகரிக்கும் என்று அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார்

இருப்பதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார்

அடிப்படை ஆதாரமற்றவை என்று இலங்கை அதிபர் திரு மைத்றிபால சிறிசேனா தெரிவித்திருக்கிறார்

நேற்று புதுதில்லியிலிருந்து காஸியாபூர் ஒஷங்காபாத் மும்பை சத்ரா உள்ளிட்ட மக்களவைத் தொகுதி பிஜேபி தொண்டர்களுடன் தமது செயலி மூலமாக உரையாற்றிய அவர் தமது அரசை பொறுத்தவரை கூட்டுழுயற்சி உள்ளடக்கிய வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளது என்றார் பொதுமக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காகவோ அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவோ பிஜேபி தொடங்கப்படவில்லை என்றும் தாய்நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடங்கப்பட்டது என்றார் தம்மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றம் மூலம் போராடி வெற்றிபெறப் போவதாக மத்திய அமைச்சரவையிலிருந்து பதவி விலகியுள்ள திரு எம் தே அங்பா கூறியிருக்கிறார் பதவி விலகிய பின்னர் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டதால் தார்மீக ரீதியாக அமைச்சர் பதவியிலிருந்து விலகி சவாலை எதிர்கொண்டுள்ளதாக கூறினார் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தாம் ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சள் பதவி மூலம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பு வழங்கியதற்காக பிரதம் திரு நரேந்திர மோடி வெளியுறவுத் துறை அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அக்பர் கூறினார்

அதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொள்கை வகுப்பாளர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் பயன்படும் என்று கூறினார் அதிகரித்து வரும் வங்கி முறைகேடு பல்வேறு பிரச்சினைகளை தோற்றுவித்துள்ளதால் இந்த ஆய்வை நடத்தியதாக மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் திரு டி எம் பாஸின் கூறினார் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த அரசுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியது அஇஅதிமுக அரசுதான் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

சாலைப் போடுவதில் அஇஅதிமுக ஆட்சியில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாா் உளுந்தூர்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில்தான் ஊழல் நடைபெற்றதாகவும் அவர்கள் ஆட்சிக்காலத்தில் புதிய சாலைகளுக்கு அளிக்கப்பட்ட ஒப்பந்தப் புள்ளி தொகையைவிட தற்போது குறைவான தொகையில்தான் பணிகள் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் ஒப்பந்தப்புள்ளியில் குறிப்பிடப்பட்ட தொகையை காட்டிலும் அதிக தொகை செலவழிக்கப்பட்டது திமுக ஆட்சிக்காலத்தில்தான் என்றும் முதலமைச்சா் குற்றம்சாட்டினாா்

மத வழிபாடு தொடா்பான பிரச்சினைகளில் அரசோ நீதிமன்றமோ தலையிடக் கூடாது என்று மாநில தமிழ்வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார் இந்தத் தீர்ப்பு சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் சம உரிமையை நிலைநாட்டும் வகையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி போன்ற தமிழகத்தை ஒட்டிய கடல்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் நமது முன்னோர்களின் பழமையான நாகரீகத்தை அறிந்தகொள்ள முடியும் என்று அவர் கூறினார் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களை மீட்க மீட்புக் குழுக்கள் தயாராக இருப்பதாக வருவாய்த் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமாா் கூறியிருக்கிறாா்

மழை வெள்ளத்தின்போது தண்ணீர் தேங்கும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அங்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறினார் அழியக்கூடிய நிலையில் உள்ள ஓலை சுவடிகளை பாதுகாக்கும் வகையில் தேசிய சுவடிகள் இயக்கத்தின் சாா்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக் கழகத்தில் சுவடிகள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை நேற்று தமிழ்வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் திறந்துவைத்து பேசினார் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் நாள்கரை கோடி ரூபாய் நிதியுதவிடன் ஒலை சுவடிகள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தஞ்சை தமிழ் பல்கலைக் கழகம் சிறப்பாக செயல்பட மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தம்மை படுகொலை செய்ய இந்திய உளவுத்துறை சதி செய்வதாக தாம் கூறியதாக சில உடகங்களில் வந்துள்ள செய்திகள் பொய்யானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்ற செய்தி என்றும் இலங்கை அதிபர் திரு மைத்றிபால சிறிசேனா கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக நேற்று அவர் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேசினார் இந்தியா இலங்கை இடையிலான நட்புறவை சீர்குலைக்கும் வகையில் இதபோன்ற பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் இவங்கையின் உண்மையான நட்பு நாடு இந்தியா என்றும் தனிப்பட்ட முறையில் தம்முடைய சிறந்த நண்பராக பிரதமர் திரு மோடி திகழ்வதாகவும் திரு சிறிசேனா கூறியுள்ளார் பயணிகளின் நெரிசலை போக்கும் வகையில் தென்மாவட்டங்களுக்கு சுவீதா சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது செங்கோட்டை சென்னை சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலி சென்னை தாம்பரம் கொல்லம் கொல்லம் தாம்பரம் புதுச்சேரி சந்திரகாச்சி ஆகிய இடங்களுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருவரி செய்திகள் பூடானில் இன்று பொதுத்தேர்தல் நடைபெறுகிறது மில்க் மேன் என்ற நாவலை எழுதியதற்காக புகழ்பெற்ற மேன் புக்கா் பரிசுக்கு முதல்முறையாக வடக்கு அயர்லாந்தை சேர்ந்த பெண் எழுத்தாளர் அன்னா பர்ன்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பயங்கரவாதத்தை எதிா்த்து சவுதி அரேபியா தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஆளில்லாத மிகப்பெரிய போக்குவரத்து விமானத்தை சீனா வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்புநிதி அமைப்பின் செயல்பாடுகளை நாடாளுமன்ற குழு ஆய்வு செய்ய உள்ளதாக தொழிலாளர் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுத் தலைவர் திரு கிரீட் சோமையா கூறியிருக்கிறார்

நீடித்த மானாவரி வேளாண்மை இயக்கத்தின் கீழ் மதிப்புக்கூட்டும் எந்திர மையங்கள் அமைக்க ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் ராமநாதபுர மாவட்ட ஆட்சியர் திரு கோ வீரராகவ ராவ் கூறியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி இன்று மஸ்கட்டில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் இந்தியா ஒமனை எதிர்கொள்கிறது

சீனாவில் நடைபெற்றுவரும் ஏ டி பி சாலஞ்சா்ஸ் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு இந்திய வீரர் பிரஜ்னேஷ் குணேஷ்வரன் தகுதிப் பெற்றுள்ளார்